பரமேஸ்வரன் ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் தலைப்புச் செய்திகள்

போக்குவரத்து சட்டங்களை மீறுவோர்மீது குற்றவியல் ரீதியில் நடவடிக்கை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கடந்த ஆண்டைவிட குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றிபெறும் நிலையில் உள்ளது

இதுதொடர்பாக கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு செல்லாது என்றும் நீதிபதிகள் இந்து மல்ஹோத்ரா சஞ்சீவ் கண்ணா உள்ளிட்டோர் அடங்கிய அமர்வு தெளிவுபடுத்தியுள்ளது சாலை விபத்துகளுக்குக் காரணமானவர்கள்மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் பலமுறை எடுத்துரைத்ததாக சுட்டிக்காட்டிய அமர்வு குற்றத்தின் பரிமாணத்திற்கேற்ப தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது

மைசூரில் அன்றைய தினம் நடைபெறும் ஜெயசாமராஜ வாடியார் மன்னரின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

ஸ்மார்ட் காவல்துறை திட்டம் குறித்த கருத்தரங்கை புதுகில்லியில் துவக்கிவைத்து பேசியஅவர் இதற்கு உயர் காவல்துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார் வருமான வரித்துறையில் வெளிப்படைத் தன்மையையும் பொறுப்புணர்வையும் அதிகரிக்க இது வழிவகைசெய்யும் என்றும் நேரடி வரி வாரிய தலைவர் திரு

துவக்கவிழாவில் சென்னை பெங்களுரு உள்ளிட்ட இடங்களிலிருந்து அலுவலர்கள் காணொளிகாட்சிமூலம் பங்கேற்பார்கள் என்றும் அவர் கூறினார்

பிப்ரவரி ஒன்றாம்தேதி தாக்கல் செய்யப்படும் என்றும் இதனால் அனைத்து அமைச்சகங்களுக்கும் ஏப்ரல் மாதம் முதலே வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி பெறமுடியும் என்றும் நிதியமைச்சகத்தின் பொருளாதார சேவை துறை செயலர் திரு அவினாஷ் கோகலே தெரிவித்துள்ளார்

பசுமை பட்டாசுகளை புதுதில்லியில் அறிமுகப்படுத்திப் பேசியஅவர் இதற்கான உற்பத்தி செலவு குறைவாக உள்ளதால் பட்டாசுகளின் விலையும் குறையும் என்று கூறினார்

நாங்குநேரி பாளையங்கோட்டை பகுதியில் இன்று அஇஅதிமுக வேட்பாளரரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் ஏழை எளிய மக்களுக்காக ஏராளமான திட்டங்களை மாநிலஅரசு செயல்படுத்தி வருவதை பட்டியலிட்டார் களக்காடு பகுதியில் மாநில அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு திரு ராஜேந்திரபாலாஜி ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் ஏர்வாடியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு

அழகிரி உள்ளிட்டோர் வாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

பாண்டியராஜன் கஞ்சனூரிலும் திரு

சண்முகம் காணே ஒன்றியத்திலும் இன்று வாக்குசேகரித்து வருகின்றனர் திமுக வேட்பாளரை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி திருவாமத்தூர் ஒரத்தூர் விராட்டிக்குப்பம் பகுதிகளில் இன்றுமாலை பிரச்சாரம் செய்கிறார்

பன்வாரிலால் புரோகித் வரும் புதன்கிழமை சென்னையில் தொடங்கிவைக்கிறார் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்தின் சார்பில் நடைபெறும் இக்கணக்கெடுப்பில் நகர்புற மற்றும் ஊரக பகுதிகளில் உள்ள தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தகவல்கள் டிஜிட்டல் முறையில் திரட்டப்பட உள்ளன

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார்

அன்பழகன் தமிழகஅரசின் திட்டங்களால் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியைக் கொண்டாடும் இப்பண்டிகை சமூக நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையைப் பேணிக்காக்க அனைவரும் முன் வரவேண்டும் என்றார் முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று மனமகிழ்வோடு வாழ்ந்திட வாழ்த்தியுள்ளார்

உலக பிரசித்திபெற்ற வேலூர் ராமகிருஷ்ணா மடத்தில் நடைபெறும் குமாரி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்துகொண்டுள்ளனர்

கன்னியாக்குமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாபபுரம் குமாரகோவில் மற்றும் சுசீந்திரம் கோவில்களிலிருந்து திருவனந்தபுரம் கொண்டு செல்லப்பட்டுள்ள சிலைகளுக்கு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது

கோவையில் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது